தீவிரமடைந்துள்ளது

மாலத்தீவுகளில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது

இன்று நடைபெறுகிறது

வித்தியாசத்தில் வென்றது இனிவிரிவான செய்திகள் மக்களவைக்கும் ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமடைந்துள்ளது

உத்தரப்பிரதேசம் உத்தரகான்ட் மாநிலங்களில் நேற்று பிரச்சாரம் செய்த பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நாட்டை முன்னேற்றப்பாதையில் கொண்டு செல்லக்கூடிய உறுதியான முடிவுகளை எடுப்பதற்கு மத்தியில் வலுவான அரசு இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டார் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏராளமானோர் வேலையிழந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுகிறார் சோனேப்பூர் மற்றும் சுந்தர்காரில் அவர் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கஞ்சம் பர்கார் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள விஜய் சங்கல்ப் யாத்திரைகளில் கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வரும் ஒன்பதாம் தேதி ஒடிசா மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார்

இந்த தேர்தலில் வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்ள நாளை மறுநாள் கடைசிநாளாகும்

குஜாத் கோவா கேரளா தாத்ராநாகர் கவேலி டாமன் டையு ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

பாதுகாப்புப்படையினரின் நடவடிக்கைகளை தொடர்பு படுத்தி பிரச்சாரம் செய்வதை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியறுத்தியுள்ளது மக்களவை தேர்தலின்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை உறுதியாக பின்பற்றமாறு அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் வாக்காளர்களின் உணர்வுகளை தூண்டும் வகையில் சாதி மற்றும் மத ரீதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது வேறுபாடுகளளை தூண்டிவிட்டு பரஸ்பரம் வெறுப்புணர்வை கருத்து ஏற்படுத்தம் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது ஆந்திர மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனில் சந்திரா புனேதா அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக எல் வி சுப்பிரமணியம் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆந்திர மாநில அரசுக்கு இதுதொடர்பான தகவலை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் சாரா பணியில் திரு புனேதா நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத அறிவிப்பு குறித்து நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் கருத்து தெரிவித்தது பற்றி தேர்தல் ஆணையம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது திரு ரவீஷ்குமாரின் கருத்து தேர்தல் நடத்தை விதிமீறல் என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம் வரும் காலத்தில் அவர் கவனத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் குறைந்தபட்ச வருமான திட்டம் பற்றிய வாக்குறுதி வாக்கு வங்கி அரசியல் என்றும் இது நாட்டின் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் திரு ரவீஷ்குமார் கருத்து தெரிவித்திருந்தார் அனைத்து பொது சேவகர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் தேர்தல் நடைமுறைகளில் ஈடுபடுவதோ அல்லது ஈடுபடுவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதோ கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மன அழுத்தத்தை குறைப்பதுடன் பல்வேறு நோய்களுக்கு சிறந்த சிகிச்சையாக அமைந்துள்ள யோகா உலகம் முழுவதம் பரவி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் லக்னோவில் நேற்று சஞ்சய் காந்தி முதுநிலை மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் வருடாந்திர நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் தொற்றாத நோய்கள் மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறினார் காகாப்பில்லாத மந்தமான வாழ்க்கை முறைய கடைப்பிடிப்பதன் அபாயத்தை மக்களுக்கு விளக்கும் வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வை மருத்துவ துறையில் உள்ளவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மாலத்தீவுகளில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது இதனைபொட்டி கடந்த ஒருமாத காலமாக நடந்து வந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது உள்ளுர் நேரப்படி காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெறும் அதன்பின்னர் வாக்குகள் எண்ணப்பட்டு நாளை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த தேர்தலில் முன்னாள் அதிபர் திரு முகமது நசீத் சபாநாயகர் திரு காசிம் இப்ராஹிம் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் முன்னாள் அதிபர் முகமது நசீத் தின் மாலத்தீவுகள் ஜனநாயக கட்சிக்கும் மற்றொரு முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமினின் எதிர்க்கட்சி கூட்டணிக்கும் இடையே கடும்போட்டி நிலவுகிறது இந்த தேர்தலின் முடிவை பொறுத்தே தற்போதைய அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலியின் அரசு நிலைத்திருக்குமா என்பது தெரியவரும் உலக வங்கியின் புதிய தலைவராக அமெரிக்காவின் மூத்த கருவூல அதிகாரி திரு டேவிட் மல்பாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

மல்பாஸ் இதற்கு முன்பு நிதிசார்ந்த பல்வேறு பொறுப்புக்களை வகித்துள்ளார் யுகாதி பண்டகை இன்று தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படுகிறது வேறு பல மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாரம்பரிய பெருமையுடன் கொண்டாடப்படும் இந்தப் புத்தாண்டில் மக்கள் எல்லா நலனையும் பெற்று முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கூறியுள்ளார் அனைத்து இந்தியர்களின் இல்லங்களிலும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரகத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு முழுவதும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் புத்தாண்டில் மக்களிடம் மகிழ்ச்சி பெருகட்டும் என வாழ்த்தியுள்ளார் நாட்டில் செழுமையான பாரம்பரியம் பண்பாடு ஆகியவற்றின் கலவையாக இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது என அவர் கூறியுள்ளார்

இன்றுமாலை நான்கு மணிக்கு சென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இரவு எட்டு மணிக்கு ஹைதராபாதில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணிகள் விளையாடவுள்ளன கோலாவம்பூரில் இந்தியா மலேசியா அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கிப்போட்டித் தொடரின் இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இந்திய நேரப்படி மாலை மணி மூன்று முப்பதுக்கு இந்தப்போட்டி தொடங்கும் நேற்று முன்தினம் நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வென்றது மூன்றாவது போட்டி நாளை மறுநாள் நடைபெறும் மியான்மரில் நடைபெறும் இரண்டாவது ஒலிம்பிக் தகுதிச் சுற்று மகளிர் காவ்பந்து போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்த்து விளையாடுகிறது மண்டாலே நகரில் நடைபெறும் இந்தப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும்